பிரதமர் திருநரேந்திரமோடிமின் மற்றும் புதுப்பிக்கத்தக்களிசுக்தித் துறைகளின் செயல்பாடுகள் குறித்துவிரிவாகஆய்வு மேற்கொண்டார்

திருராஜீவ் கௌபாமாநிலங்களின் தலைமைச் செயலர்களுடன் தற்போது ஆலோசனைநடத்திவருகிறார்

திருநரேந்திரமோடிமின் மற்றும் புதுப்பிக்கத்தக்களிசக்தித் பிரதமர் துறைகளின் செயல்பாடுகள் குறித்துவிரிவாகஆய்வு மேற்கொண்டார் மின் விநியோகநிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்தஅறிக்கையைகுறிப்பிட்டநேரத்தில் வெளியிடுவதைஉறுதிசெய்திடவேண்டுமென்றுமின்துறைஅமைச்சகத்துக்குஅவர் அறிவுறத்தினார்

அருணாச்சலப்பிரதேசம் மிசோராம் நாகலாந்தஉள்ளிட்டவடகிழக்குமாநிலங்களில் இந்நோய் தாக்கம் மிகமிககுறைவாகவேஉள்ளது

இதற்கிடையேபரிசோதனைவசதிகளை இக்குழுமம் தொடர்ந்துஅதிகரித்துவருகிறது

இந்தகூட்டத்தில் மாநிலசுகாதாரத்துறைசெயலர்களும் பங்கேற்றுள்ளனர்

இம்மாதம் தேதிதொடங்கப்பட்ட ரயில்களின் முதல் இந்தசிறப்பு சேவைகள் மூலமாகவெளிமாநிலதொழிலாளர்கள் யாத்ரீகர்கள் கற்றுலாப் பயணிகள் மாணவர்கள் மற்றும் ஊரடங்கால் பல்வேறுமாநிலங்களில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டுஅவர்களதுசொந்தஊர்களுக்குஅழைத்துச் செல்லப்பட்டனர்

ஆர் சி டி சி இலவசமாகவிநியோகித்துள்ளது

சான்ட்ரோகாரில் பொருத்தப்பட்டிருந்தவெடிகுண்டுகளைசியானநேரத்தில் கண்டுபிடித்ததால் பெரும் நாசவேலைதவிர்க்கப்பட்டது

இந்தபணியின் போதுஉயிரிழப்போ பொருட்சேதமோஏற்படவில்லை வெடிகுண்டுகளுடன் ஒருவாகனம் பேரில் சென்றுகொண்டிருப்பதாககாவல்துறையினருக்குகிடைத்தரகசியதகவலின் மத்தியரிசர்வ் காவல் படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்தமேற்கொண்டகூட்டுநடவடிக்கையின் போது இந்தகார் வெடிகுண்டுபிடிக்கப்பட்டது சுதந்திரபோராட்டவீரர் வீர்சாவர்க்கர் பிறந்தநாளைமுன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் உட்படபவர் அவரதுநற்செயல்களைநினைவு கூர்ந்துள்ளனர் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு விடுத்துள்ளசெய்தியில் வீர்சாவர்க்கர் விடுதலைபோராட்டவீரர் சமூக சீர்த்திருத்தவாதி எழுத்தாளர் அரசியல் சிந்தனையாளர் எனஅவர் பன்முகத்தன்மைகொண்டவர் என்றுகூறியுள்ளார் சாவர்க்கரின் வாழ்க்கைமற்றும் தத்துவங்களில் இருந்துஊக்கம் பெற்று இன்றைய இஇளைஞர்கள் வலுவான வளமான இந்தியாவைஉருவாக்கமுன்வரவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடிவிடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் விடுதலைபோராட்டத்திலும் சமூக சீர்திருத்த இயக்கங்களிலும் ஏராளமானோர் கலந்துகொள்வதற்கு வீர்சாவர்க்கர்மற்றவர்களுக்குணக்கமளிக்கும் வகையில் செயல்பட்டவர் என்று புகழாராம் சூட்டியுள்ளார் அவரதுவீரச்செயல்களுக்குதாம் தலைவணங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் சமூகத்தைமேம்படுத்துவதற்கானபணியில் தம்மைஅர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

ஐா்க்கண்ட் மாநிலத்தில் காவல்துறையினருடன் இன்றுநடந்தமோதலில் இந்தியமக்கள் விடுதலைமுன்னணிஎன்றநக்கல் தீவிரவாதிகள் மூன்றுபோ் கொல்லப்பட்டனா்

இந்தமோதலில் படுகாயமடைந்தஒருநக்சல் தீவிரவாதியைகாவல்துறையினா் கைதுசெய்துள்ளனா் தொடர்ந்துஅந்தபகுதியில் மோதல் நீடிப்பதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன முன்னதாகநேற்று இதேஅமைப்பைசேர்ந்த இரண்டுநக்சல் தீவிரவாதிகளைகாவல்துறையினர் கைதுசெய்தனர்

சஞ்ஜீவ்குமார் செய்தியாளர்களிடம் கூறினார்

சவுதிஅரேபியாவிலுள்ளசுற்றுலாபயணிகளுக்குஅந்நாடு மூன்றுமாதங்களுக்குவிசாநீட்டிப்பு செய்துள்ளது